புத்தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய சுகாதார ஆணையத்தின் சுகாதாரத்திட்டங்கள் ஆலோசனை கருத்தரங்கான ஆரோக்கிய மந்தன் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் பிரதுமர் மக்கள் ஆரோக்கிய திட்டமான ஆயுஷ்மாள் பாரத் திட்டத்தின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஆரோக்கிய மந்தன் நடைபெற்று வருகிறது இதன் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் புதிய மொபைல் செயலியையும் நினைவு தபால் தலையையும் வெளியிடுகிறார் இந்த திட்டத்தின் பயனாளிகள் சிலருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் பிரதமர் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் அக்கறைகொண்டுள்ள முக்கியமான அனைவரையும் சந்தித்து அமலாக்கத்தில் எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள் குறித்து ஆலோசிப்பது இத்திட்டத்தின் நோக்கம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணியில் சிறிய கட்சிகளும் சேர்த்துக்கொள்ளப்படும் என்று பிஜேபியும் சிவசேனாவும் அறிவித்துள்ளன திரு ராம்தாஸ் அத்வாலேயின் ஆர் பி ஐ ஏி கட்சி திரு மகாதேவ் ஐங்க்கரின் ராஷ்டரிய சமாஜ் பக்சா கட்சி திரு வினாயக் மீதேயின் சிவ்சுப்ராம் கட்சி திரு சாதாபாவ் கோட் தலைமையிலான ரயாட் கிரந்த்தி சங்கதானா கட்சி ஆகியவை கூட்டணியில் இடம்பெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிஜேபி மற்றும் சிவசேனாவின் கூட்டு செய்திக் குறிப்பு இதனை தெரிவிக்கிறது இடப்பகிர்வு விவரங்கள் மற்றம் வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்த குறிப்பு கூறுகிறது ஜம்மு காஷ்மீரில் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் பதவிகளுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது இத்தேர்தலுக்கான அறிவிக்கையும் இன்று வெளியிடப்படுகிறது

அதே நாளன்று பிற்பகல் மூன்று மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலாள அமர்வு இந்த மலுக்கள் மீதான விசாரணையை நீதிபதி திரு என் வி ரமணா தலைமையிலான அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது இந்த அமர்வில் நீதிபதிகள் திரு எஸ் கே கவுல் திரு ஆர் சுபாஷ் ரெட்டி திரு பி ஆர் காவாய் திரு சூரியகாந்த் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

ஆகிய மத்திய அரசின் முடிவை எதிர்த்து பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன

யாத்திரை தலமான அம்பாஜி அருகே திருசூலியா என்ற இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது வேகமாக சென்ற பேருந்து மழை காரணமாக கவிழ்ந்ததால் விபத்து ஏற்பட்டதாக காவல் துறையினர் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனனர் இந்த விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோதி இரங்கல் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக மேற்குவங்காளம் சென்றுள்ள குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று ஹவராவில் உள்ள ராமகிருஷ்ணா மடம் மற்றும் மிஷனின் தலைமையிடமான பேலூர் மடத்திற்கு சென்றார் அங்கு நடைபெற்ற மாலைநேர ஆரத்தியில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் ராமகிருஷ்ணா மிஷனின் முதுநிலை துறவிகளை அவர் சந்தித்தார் குடியரசுத் தலைவருடன் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெகதீப் டங்கரும் சென்றிருந்தார் இன்று குடியரசுத் தலைவர் பாரஹா நகரில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தேசிய நிறுவனத்திற்கு செல்கிறார்

இதற்கான நிகழ்ச்சியின்போது ரானுவ செவிலியர் பிரிவு அதிகாரிகள் தரமான தன்னலமற்ற செவிலியர் சேவையை நோயாளிகளுக்கு வழங்க மறுஅர்ப்பனம் செய்துகொள்வார்கள் இந்த வகையில் அவர்கள் ஃபிலாரன்ஸ் நைட்டிங்கேகலின் உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார்கள் ரானுவ செவிலியர் சேவை பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜென்ரல் சோனாலி கோஷல் தேசிய போர் நினைவிடத்தில் நாட்டுக்காக உயர்த்தியாகம் செய்தவர்கள் நினைவாக அஞ்சலி செலுத்துவார் ரானுவ மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ரானுவத்தலைமை தளபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநராக மூத்த ஐ ஐ எஸ் அதிகாரி திரு கே எஸ் தாட்வாலியா நியமிக்கப்பட்டுள்ளார்

அவர் ஐ ஐ எம் சி யின் தலைமை இயக்குநராக கூடுதல் பொறுப்பையும் வகிப்பார் அகில இந்திய வானொலியின் செய்திச் சேவைகள் பிரிவு முதன்மை தலைமை இயக்குநர் திருமதி இரா ஜோஷி வெளியீட்டுப் பிரிவுக்கு கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சின்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச உதவித்தொகை பற்றிய அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

மாநில நிலையிலிருந்து கிராம நிலை வரை மேம்பாட்டு நண்பர்கள் என்ற புதிய அமைப்பை உருவாக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பணம் செலுத்துகை மற்றும் நிதி தீர்வுகள் முறை பற்றிய புதுமைக் கருத்துக்களை பெறுவதற்கான இரண்டு போட்டிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பணம் செலுத்துகை நிதி தீர்வு முறைகள் புதுமை படைப்பு போட்டியில் தனி நபர்கள் குழுக்கள் தொழில் முனைவோர் கம்பெனிகள் தொடக்க நிறுவனங்கள் போன்றோர் பங்கேற்கலாம் பணம் செலுத்துகை நிதி தீர்வு முறைகள் புதுமை கருத்துக்கள் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்கலாம் இந்த போட்டிகளில் ஆஃப் லைன் பணம் செலுத்துகை தொலைபேசி பயன்படுத்துவதற்கான செலுத்துகை வசதிகள் எளினமயான வாடிக்கையாளர் அறிந்துகொள்ளும் முறைகள் ஆன் லைன் தானியங்கி குறைதீர்ப்பு முறைகள் எல்லைதாண்டி பணம் அனுப்புதல் செலுத்துகை அமைப்புகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களில் கருத்துக்களை தெரிவிக்கலாம்

இந்தியாவும் சிங்கப்பூரும் வலுவான பொருளாதார ஒத்துழைப்பை கொண்டிருப்பதாக சிங்கப்பூர் கல்வி அமைச்சர் திரு ஓங் எ கங் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தான் போட்டிகளின்போது உரையாற்றிய அவர் சிங்கப்பூரில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான இந்திய நிறுவனங்கள் கெயன்பட்டு வருவதாகவும் இவற்றில் பல்லாயிரக்கணக்கான பயிற்சி பெற்ற இந்திய பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் என்றும் கூறினார் இவர்கள் சிங்கப்பூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்து வருவதாகவுதம் அவர் தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சென்ற ஆண்டு ஜுன் மாதம் தரம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டதை அவர் நினைவுக்கூர்ந்தார் மும்பையில் உள்ள பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி வாரியத்தை ரிசர்வ் வங்கி கலைத்துவிட்டுள்ளது இந்த வாரியத்தின் அனைத்து அதிகாரங்களுடன் செயல்படக்கூடிய வங்கியின் நிர்வாகியாக திரு ஜெய் பகவான் போரியாவை ரிசர்வ் வங்கி நியமித்துள்ளது ரிசர்வ் வங்கியின் செய்திக் குறிப்பு இதனை தெரிவிக்கிறது இந்த வங்கியில் டெபாசிட் செய்துள்ள வாடிக்கையாளர்கள் திரும்பப்பெறும் பண அளவு பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் இது தொடர்பான உத்தரவு ஆறு மாத காலத்திற்கு அமலில் இருக்கும்

திரைப்படப் பிரிவு கற்றுலா துறையுடன் இணைந்து காந்தி திரைப்பட விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது காந்தி ஜெயந்தி தினமான நாளை தொடங்கி இம்மாதம் ஆறாம் தேதிவரை மும்பை ஜே பி ஹாலில் திரைப்பட விழா நடைபெறும்

இந்த திரைப்பட விழாவை நடிகர் தர்ஷன் ஜாரிவாவா நாளை தொடங்கி வைக்கிறார் இந்திய சினிமா குறித்த தேசிய அருங்காட்சியகத்தில் சிறப்புக் காட்சிக்கு சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது

உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

தகுதிச்சுற்றில் ஐந்தாவதாக வந்த இவர் தற்போதைய உலக சாதனை நிகழ்த்திய பார்போரா ஸ்போடாகோவா வுக்கு ஒரு இடம் முன்னதாக வந்துள்ளார்